கூடுதலாக உள்ளது என்று பிரதமர் தெரிவித்துள்ளார்

இந்திய சீனா எல்லையான லடாக் பகுதியில் இரு நாட்டு ரானுவ வீரர்களுக்கிடையே நடைபெற்ற மோதலில் ராணுவ அதிகாரி ஒருவர் உட்பட இரண்டு வீரர்கள் உயிரிழந்தனர்

கூட்டாட்சி தத்துவத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழும் வகையில் இந்த நோய் தொற்று தடுப்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த நோய் தொற்று பரவாமல் தடுப்பதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சிக்கை நடவடிக்கைகளையும் பொதுமக்கள் பின்பற்ற வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் முக கவசம் அணிவது கை களை கழுவுவது போன்றவற்றை பொதுமக்கள் முழுமையாக பின்பற்ற வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

இந்த நோய் தொற்றினால் ஏற்படும் உயிரிழப்புகள் இந்தியாவில் குறைவாக உள்ளதகாவும் அவர் குறிப்பிட்டார் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக கடந்த சில வாரங்களில் வெளிநாடுகளிலிருந்து ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் நாடு திரும்பியதாகவும் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அவா்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அவா் தெரிவித்தாா் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளையும் அவர் பட்டியலிட்டார் கடந்த இரண்டு வாரங்களாக ஊரடங்கிலிருந்து பல்வேறு தளா்வுகள் அளிக்கப்பட்டதை கட்டிக்காட்டிய பிரதமர் இதனால் ஏற்படும் தாக்கம் எதிர்கால நடவடிக்கைகளுக்கு உதவிகரமாக இருக்கும் என்று குறிப்பிட்டார் இது தொடர்பாக முதலமைச்ச்கள் தங்களது மாநிலத்தின் நிலைமை குறித்து கருத்துக்களைத் தெரிவிக்குமாறும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் ஏதிர்கால அனுகுமுறையை வகுப்பதற்கு இவை உதவிகரமாக இருக்கும் என்றும் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டார்

பரிசோதனை தனிமைப்படுத்துதல் மற்றும் கட்டுப்படுத்துதல் என்ற கோட்பாடுகளின் அடிப்படையில் இந்த நோய் தொற்றுக்கான தடுப்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் உலக அளவில் இந்த நோய் தொற்றுக்காக அதிக அளவில் பரிசோதளை மேற்கொண்டதில் இந்தியா நான்காவது இடத்தில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த ஊரடங்கு பெரிதும் உதவிகரமாக இருந்தது என்றும் அவர் கூறினார் நம் நாட்டில் இந்த நோய் தொற்று பரவலின் வேகம் அதிகிக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் இதுவரை இந்த நோய் தொற்று தடுப்புப்பணிகளை நாம் சிறப்பாக மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் முக கவசம் சமூக இடைவெளியை பின்பற்றுவது பரிசோதனைகளின் எண்ணிக்கையை அதிகிப்பது போன்றவையே இந்த நோய் தொற்று பரவலை தடுக்க உதவிடும் என்றும் அவர் கூறினார் இப்பணிகளில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமம் முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் திரு பல்ராம் பார்க்கவா தெரிவித்தார்

இந்த நோய் தொற்று தொடர்பாக நாடு முழுவதும் ஒரு நாளைக்கு கமார் மூன்று லட்சம் மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டு வருவதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் தெரிவித்துள்ளது

இதில் தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டம் சிறுவாடானை கடுக்கலூர் கிராமத்தைச் சேர்ந்த ரானுவ வீரர் வீரமரணம் அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து இரு நாட்டு ரானுவ உயரதிகாரிகளும் பதற்றத்தை தணிக்கும் வகையில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பளர் தெரிவித்துள்ளார் இதனிடையே பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கா் முப்படைகளின் தலைமை தளபதி மற்றும் முப்படைகளின் தளபதிகளுடன் அவசர ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனைக்குப் பின் திரு ராஜ்நாத்சிங் பிரதமர் திரு நரேந்திரமோடி யை சந்தித்து இந்த பிரச்சினை தொடர்பாக விவரித்தார்

பதுங்கி இருந்த தீவிரவாதிகள் பாதுகாப்புப் படையினர் மீது துப்பாக்கி சூடு நடத்தினர் அப்போது பாதுகாப்புப் படையின் நடத்திய எதிர் தாக்குதலில் மூன்று தீவிரவாதிகள் கட்டுக் கொல்லப்பட்டனர்

நெருக்கடியான நேரத்தில் மக்களுக்கு மேலும் சிரமம் ஏற்படும் வகையில் மத்திய அரசு செயல்படக் கூடாது என்று அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்

ரஷ்யா எகிப்து மல்டோவா ஆகிய நாடுகளிலிருந்தும் இன்று இந்தியா்கள் அழைத்து வரப்படவுள்ளனர்

உலகிலேயே அதிக அளவில் அந்நிய நேரடி முதலீட்டை பெற்றுள்ள ஒன்பதாவது நாடாக இந்தியா இருப்பதகாவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் வா்த்தக சந்தை பெரிய அளவில் இருப்பதால் இன்னும் அதிகமான அளவிற்கு இந்த ஆண்டு நேரடி அந்நிய முதலீடுகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்பு மற்றும் கட்டுமான துறைகளில் அதிக தகவல் அளவில் முதலீடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது

இது ரிக்டர் அளவில் ஐந்து புள்ளி எட்டாக பதிவாகியுள்ளது

இது ரிக்டர் அளவில் மூன்று புள்ளி ஒன்பது பதிவானதாக தேசிய நிலநடுக்க ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடந்த மூன்று நாட்களில் நான்வாது முறையாக இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதாக யுளியன் பிரதேச நிர்வாகம் தெரிவித்துள்ளது ழீ ச ஏர்நெட் மத்திய அரசு ஊழியா்களுக்கான ஊதிய உயா்வு அடுத்த ஆண்டு வழங்கப்படும் என்று வெளியான செய்திகள் தவறானவை என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது மத்திய அரசு ஊழியர்களின் வருடாந்திர மதிப்பீடு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் மட்டுமே நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் ஊதிய உயர்வு தொடர்பாக எந்தவித மூடிவும் அறிவிக்கப்படவில்லை என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது